வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார்

எடப்பாடி பழனிச்சாமி வெளிநாட்டுப் பயணம் முடிந்து நாளை அதிகாலை சென்னை திரும்புகிறார்

நரேந்திர மோடி உரையாற்றினார் பருவநிலை மாற்றம் பல்லுயிர்ச்சூழல் மற்றும் நிலம் தரிசாவதை தடுக்கும் பணிகளில் தெற்கு நாடுகளுக்கும் தெற்கு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்த பல்வேறு முன்முயற்சிகளை அவர் தமது உரையில் வெளியிட்டார் இம்மாநாட்டில் பங்கேற்கும் நாடுகளின் தலைவர்கள் உலக அளவில் நீர் வளத்தை மேம்படுத்துவதற்கான செயல் திட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார் செயற்கைக்கோள் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பத்தின் மூலம் குறைந்த செலவில் நில மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ளத் தேவையான உதவிகளை நட்பு நாடுகளுக்கு வழங்க இந்தியா தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார்

ஒவ்வொரு துளி நீரில் இருந்தும் அதிக பயிர்களை விளைவிப்பது எப்படி என்பது பற்றிய பல்வேறு முயற்சிகளில் அரசு முக்கிய கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தத்தக்க பிளாஸ்டிக்கின் பயன்பாட்டை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி மீண்டும் வலியுறுத்தினார் பிளாஸ்டிக் பொருட்களால் மக்களின் உடல்நலம் பாதிக்கப்படுவதுடன் நிலமும் விவசாயத்திற்கு தகுதியற்றதாக மாறி விடுவதை அவர் சுட்டிக்காட்டினார் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பதிலாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்றுப் பொருட்களை கண்டுபிடிக்க இந்தியா உறுதி பூண்டு உள்ளதாக அவர் மேலும் கூறினார் பிரதமர் திரு

ராய்பூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய சமூகநலத்துறை அமைச்சர் திரு

முத்தலாக் விவாகரத்து முறை கிரிமினல் குற்றமாக மாற்றப்பட்டதும் மோட்டார் வாகன சட்டத்தில் முக்கியத் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதும் அரசின் இதர முக்கிய சாதனைகள் என்று மத்திய சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்காரி மும்பையில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார் சுற்றுச்சூழுலைப் பாதுகாக்கும் வகையில் மின்சார வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளதாக ஜெய்ப்பூரில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு கஜேகந்திர சிங் ஷெகாவத் கூறினார்

சிங் கூறினார் எளிதாக வர்த்தகம் புரிவதற்கு எற்ற நாடு என்ற நிலையில் இருந்து எளிதாக வாழ்வதற்கு ஏற்ற நாடு என்ற நிலைக்கு அரசு இந்தியாவை நகர்த்தி வருவதாக புவனேஸ்வரில் மத்திய கப்பல் துறை இணையமைச்சர் திரு மன்சுக் மண்டாவியா தெரிவித்தார் நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் அதிகபட்ச மசோதாக்களை நிறைவேற்றி சாதனைப் படைக்கப்பட்டுள்ளதாக ராஞ்சியில் மத்திய பழங்குடியின விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா கூறினார்

முக்தார் அப்பாஸ் நக்வி இன்று பிரயாக்ராஜ் நகரில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார் சிம்லாவில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு அனுராத் தாக்கூர் கோவாவில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு

குடியரசுத் தலைவர் திரு

ஐஸ்லாந்து அதிபரை அவர் சந்திப்பதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன சுற்றுச்சூழல் பிரச்னைகள் குறித்து ஐஸ்லாந்து பல்கலைக்கழகத்திலும் திரு ராம்நாத் கோவிந்த் உரையாற்றவிருக்கிறார் வர்த்தக பிரதிநிதிகள் மற்றும் ஐஸ்லாந்தில் உள்ள இந்திய சமூகத்தினரையும் அவர் சந்திப்பார்

பாதுகாப்புச் சபையில் நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து பெறுவதற்கான இந்தியாவின் முயற்சிகளுக்கு முதலாவதாக ஆதரவளித்த நாடு ஐஸ்லாந்து என்பதும் குறிப்பிடத்தக்கது பொருளாதார விவகாரங்களுக்கான பிரெஞ்ச் நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவர் திருமதி சோஃபி பிரைமாஸ் தலைமையிலான பிரெஞ்ச் நாடாளுமன்ற உறுப்பினர் குழு இன்று புதுடெல்லியில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு

இந்தியா விற்கும் பிரான்சி ற்கும் இடையிலான உறவுகள் இந்தியா வெளியுறவுக் கொள்கையில் தாணாகவே திகழ்வதாக திரு வெங்கையா நாயுடு இந்த சந்திப்பின் போது கூறினார் உலக அளவிலான அமைதி மற்றும் ஸ்திரத் தன்மைக்கு கட்டியம் கூறுவதாக இந்த உறவுகள் அமைய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவின் வளர்ச்சிக்கு நகர்புற புத்தாக்கம் தூய எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் பெருமளவு முதலீடுகள் தேவைப்படுவதாக குறிப்பிட்ட அவர் இந்தியாவின் ஸ்மார்ட் நகரத் திட்டத்தில் பிரான்ஸ் ஒத்துழைப்பது குறித்து மகிழ்ச்சி வெளியிட்டார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி

இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த மேலும் பல நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு செய்ய ஆர்வம் வெளியிட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள தமிழக கால்நடைப் பராமரிப்புத் துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் இன்று சிட்னி பல்கலைக்கழக அதிகாரிகளை சந்தித்து பேசியதைத் தொடர்ந்து தமிழக அரசும் சிட்னி பல்கலைக்கழகமும் இணைந்து தமிழகத்தில் கால்நடை அறிவியல் ஆராய்ச்சிக் கழகம் ஒன்றை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது

சுவாமிநாதன் மேலும் தெரிவித்தார் இதற்கிடையே துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று வாட்ஸ் அப்பில் வெளியிட்டுள்ள செய்தியில் பாரதிய ஜனதா பிரதிநிதி குழுவினரின் மனு தலைமைச் செயலருக்கு அனுப்பப் பட்டுள்ளதாகவும் இம்மனுவில் இடம்பெற்றுள்ள கேள்விகளுக்கு ஒரு வார காலத்திற்குள் பதிலளிக்க அறிவுறுத்தப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கடந்தகாலத்தில் இலவச அரிசி திட்டத்தில் நடந்த முறைகேடுகள் குறித்து இம்மனுவில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு உள்ளதாகவும் போலி ரேஷன் அட்டை வெளிமார்க்கெட்டில் ரேஷன் அரிசி விற்பனை அரிசி சப்ளை செய்த ஒப்பந்ததாரர்களுக்கு பணம் வழங்கப்படாத நிலை உள்ளிட்ட பிரச்சினைகள் இதில் அடங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அரிசி வழங்கும் நடைமுறைகளில் இவ்வளவு பிரச்சினைகள் இருப்பதால் புதுவை அரசு உடனடியாக இலவச அரிசிக்கான பணத்தை குடும்ப அட்டைதாரர்களின் வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும் என்றும் பிஜேபி பிரதிநிதி குழுவினர் தம்மிடம் வலியுறுத்தியதாக துணைநிலை ஆளுநர் மேலும் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு இலவச அரிசி விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் உடனான மோதல் போக்கை கைவிட்டு மாற்று வழிகளை கண்டுபிடிக்க வேண்டுமென மக்கள் நீதி மையத்தின் மாநில தலைவர் டாக்டர்

ஏ எஸ் சுப்பிரமணியன் கூறியுள்ளார் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் புதுவை அரசு மத்திய அரசிடம் இருந்து அரிசிக் கொள்முதல் செய்து ரேஷன் கடைகள் மூலம் விநியோகிக்கலாம் அல்லது தரமற்ற அரிசி வழங்கிய ஒப்பந்ததாரரை கருப்பு பட்டியலில் வைத்து துணைநிலை ஆளுநரை சம்மதிக்கச் செய்யலாம் என்றார்